திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் கல்வி நிறுவளங்கள் இணையதளம் வாயிலான பாடத்திட்டத்தில் யோகா வை சேர்க்க வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளாா்

எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார்

கடைபிடிக்கப்பட்டது

ச்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி காணொலி காட்சி வாயிவாக நாட்டு மக்களிடையே அவர் உரையாற்றினார்

நாட்டு மக்கள் தங்ளது வீடுகளில் குடும்பத்துடன் யோகா பயிற்சியில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார் அனைவரையும் ஒன்றிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் யோகா தொடர்பாக காணொலி போட்டியில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் பங்கேற்றதையும் பிரதம் சுட்டிக்காட்டினார் யோகா பிரபலமடைந்து வருவதை இது உணா்த்துகிறது என்றும் அவா் தெரிவித்தாா் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் யோகா பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் உறவு மேம்படும் என்றும் அவர் கூறினார் மூச்சுப் பயிற்சி தினசி மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் அறிவுறுத்தினார் இது நோய் எதிப்பு சக்தியை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

ஒற்றுமையின் சின்னமாக யோகா திகழ்கிறது என்றும் மத இன நாடுகள் மற்றும் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு அனைத்து நாடுகளும் தற்போது யோகாவை பின்பற்றுவதாக அவர் தெரிவித்தார் சுகாதாரமான உலகத்திற்கு யோகா நிச்சயம் உதவிடும் என்றும் அவர் கூறினார் குடும்பத்தினருடன் யோகா பயிற்சியை மேற்கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டுமென்றும் பிரதம் கேட்டுக் கொண்டார் யோகா தின கொண்டாட்ட தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆயுஷ் துறை இணை அமைச்ச் திரு ஸ்ரீபத் நாயக் மிகப்பெரிய பொது சுகாதார இயக்கமாக யோகா உருவெடுத்துள்ளதாகக் கூறினார் அனைத்து நாடுகளும் தற்போது யோகா தினத்தை கொண்டாடி வருவதாக அவர் தெரிவித்தார்

சா்வதேச யோகா தினத்தையொட்டி குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவா திரு வெங்கையா நாயுடு மக்களவை தலைவா் திரு ஒம் பிா்வா பிஜேபி தலைவா் திரு ஜெ பி நட்டா மத்திய அமைச்சாகள் மாநிலங்களின் முதலமைச்சாகள் இன்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனா கல்வி நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக கற்பிக்கும் பாடத்திட்டத்தில் யோகாவை சேர்க்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் இந்நாளையொட்டி நடைபெற்ற இணைய கருத்தரங்களில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் உலகத்திற்கு இந்தியா வழங்கிய அரிதான அன்பளிப்பு யோகா என்றும் அவா குறிப்பிட்டார் பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்றும் இதை அறிவியல் ஆய்வுகள் உறுதி செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் உடல் மற்றும் மனபலத்தை அதிகிக்க இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார்

உடலை முறையாக பராமிப்பதில் யோகா பயிற்சி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார் ஊரடங்கு காரணமாக வீட்டிலேயே இருக்கும் நமக்கு மன அழுத்தத்தை போக்கும் அற்புத மருந்தாக யோகா திகழ்கிறது என்று உள்ளாட்சித்துறை அமைக்கா் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் வீட்டிலேயே தினமும் யோகா பயிற்சி குடும்பத்துடன் மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் பள்ளி மாணவர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டு கற்றல் திறமையையும் உடல் ஆரோக்கியத்தையும் அதிகித்துக் கொள்ள வேண்டுமென பள்ளிக் கல்வித்துறை அமைச்ச் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் யோகா தினத்தை முன்னிட்டு தமிழகத்திலும் பல்வேறு தரப்பினா் குடும்பத்துடன் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனா் மூக்கப்பயிற்சி நமது உடலை சீராக்கும் என்று காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த போகா பயிற்சியாளர் ராஜகோபால் தெரிவித்தார்

நெல்லை அறிவியல் மையத்தில் யோகா தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றதாக அதன் அலுவலகா் திரு குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ மையத்தில் ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர் ஒசூரில் பெண்கள் தங்கள் வீடுகளின் அருகில் சமூக இடைவெளியை பின்பற்றி யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர்

விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சென்னையில் எவ்வித தளர்வுமின்றி முழு ஊரடங்கு இன்று கடைபிடிக்கப்பட்டது பால் விநியோகம் மற்றும் மருத்துவ சேவைகளுக்கு மட்டுமே இன்று அனுமதி வழங்கப்பட்டது இந்த ஊரடங்கிற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக சென்னை காவல்துறை ஆணையா் திரு ஏ கே விஸ்வநாதன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் திரு உதயகுமார் கேட்டுக் கொண்டார்

இந்த மாவட்டத்தில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கக்கூடாது என்றால் பொதுமக்கள் சுய கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டுமென்றும் திருமதி திவ்ய தர்ஷினி கேட்டுக்கொண்டுள்ளார்

இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் இந்த நோய் தொற்றினை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்க்கட்சிகள் கூறும் ஆலோசனைகளுக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் வானில் தோன்றும் அரிய நிகழ்வான வளைய சூரியகிரகணம் இன்று ஏற்பட்டது இந்த சூரிய கிரகணம் இன்று காலை மணி பத்தேகால் மணி அளவில் தொடங்கி பிற்பகல் வரை நீடித்தது இந்த வளைய சூரிய கிரகணம் ராஜஸ்தான் ஹரியானா உத்ரகாண்ட் மாநிலங்களில் தெளிவாக காண முடிந்த்து இந்தியாவின் பிற பகுதிகளில் இது பகுதி சூரிய கிரகணமாக தென்பட்டது

எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்